ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றி பெற்றுள்ளார்

ஜான்குமாரின் வெற்றி புதுவை கூட்டணி அரசுக்கு கிடைத்த மக்களின் அங்கீகாரம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தேர்தலை முடிவை ஆட்சேபித்து நீதிமன்றத்தை அணுக இருப்பதாக அஇஅதிமுக கூறியுள்ளது தமிழ்நாட்டில் நடைபெற்ற விக்கரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது மஹாராஷ்டிரா மற்றும் அரியானா மாநில சட்டப் பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அரியானாவில் பிஜேபி க்கும் காங்கிரசுக்கும் இடையே ஆட்சி அமைப்பதில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் மஹாராஷ்டிராவில் பிஜேபி சிவசேனா கூட்டணி ஆட்சியை பிடிக்கவுள்ளது

ஜான்குமார் வெற்றி பெற்றுள்ளார்

இவரை எதிர்த்து போட்டியிட்ட என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

ஜான்குமார் தொகுதியின் குறைகளை நீக்குவதே தமது முதல் பணி என்று கூறியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதியில் உள்ள குறைகளை தம்மை நேரில் சந்தித்து தெரிவிக்கும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புதுவையில் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமாரை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இத்தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி நன்றி தெரிவித்துள்ளார்

திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திரு நாராயணசாமி நன்றியை தெரிவித்தார் இத்தொகுதியில் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர் என் ஆர்

இந்த வெற்றி மூலம் காங்கிரஸ் கூட்டணி அரசை மக்கள் அங்கீகரித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் நல திட்டங்களை அமல்படுத்த துணைநிலை ஆளுநர் தடையாக உள்ளார் என்று காங்கிரஸ் கட்சி கூறியதை மக்கள் ஏற்றுக் கொண்டுள்ளதையே இந்த முடிவுகள் எடுத்துக் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் வெற்றி பெற்றதை ஆட்சேபித்து நீதிமன்றத்தை அணுக இருப்பதாக அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சி தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் கோடிக் கணக்கில் பணம் செலவு செய்தே வெற்றி பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கட்சி அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடிய அவர் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கட்சிகளை அம்மாநில மக்கள் புறக்கணித்து விட்டதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது விக்கரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் திமுக வேட்பாளர் திரு புகழேந்தி யை தோற்கடித்துள்ளார்

அவருக்கு அடுத்ததாக வந்த திமுக வேட்பாளர் திரு

நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நாராயணன் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரூபி மனோகரனை தோற்கடித்துள்ளார் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திரு

இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு

அஇஅதிமுக விக்கிரவாண்டி தொகுதியை திமுக விடமிருந்தும் நாங்குநேரி தொகுதியை காங்கிரசிடம் இருந்தும் கைப்பற்றியுள்ளது

விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதியில் அஇதிமுக பெற்ற வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கடந்த மக்களவைத் தேர்தலின்போது பொய் வாக்குறுதிகளை கூறி வெற்றி பெற்றதாக தெரிவித்த அவர் மக்கள் இதை தற்போது உணர்ந்து விட்டதாக கூறினார் இந்த வெற்றி தமிழக மக்கள் அஇஅதிமுக அரசிடம் வைத்துள்ள நம்பிக்கையையே காட்டுகிறது என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வம் கூறியுள்ளார் அரசின் சாதனைகள் காரணமாகவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதாக அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் ஒருவரும் சுயோட்சை உறுப்பினர் ஒருவரும் அவையில் உள்ளனர் விக்கரவாண்டி மற்றும் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மக்கள் அளித்த முடிவை ஏற்பதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறும் அதே நேரத்தில் வாக்களிக்க மறந்தவர்களின் நம்பிக்கை பெற மேலும் தொடர்ந்து உழைப்போம் என திரு ஸ்டாலின் தமது கருத்தை தெரிவித்துள்ளார் கடந்த கால படிப்பினையுடன் எதிர்க்காலத்தை நிச்சயம் வெல்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் விக்கரவாண்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் இராமதாஸ் நன்றி தெரிவித்துள்ளார் திமுக வின் இந்த தோல்வி பொய் வணிகருக்கு கிடைத்த தோல்வி என்றும் மக்கள் யார் பக்கம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் இராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் இத்தேர்தல் முடிவுகள் இனி வருங்கால அரசியலுக்கான நல்லத் தொடக்கம் என்று அவர் கூறியுள்ளார்

இதுவரை கிடைத்த தகவலின்படி மஹாராஷ்டிரா வில் பிஜேபி சிவசேனா கூட்டணி முன்னணியில் உள்ளது அரியானாவில் பிஜேபி காங்கிரசிற்கும் இடையெ கடும் போட்டி காணப்படுகிறது இங்கு எந்த கட்சி அருதி பெருபான்மையை பெரும் என்பது தெளிவாக தெரியவில்லை

புதுவை யூனியன் பிரதேசத்தில் மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ யின் கிளை ஒன்றை அமைக்க துணைநிலை ஆளுநர் சமீபத்தில் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை புதுவையில் முன்னாள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் வரவேற்றுள்ளார் பொது வாழ்வில் அக்கறைக் கொண்டுள்ள அனைவரும் துணைநிலை ஆளுநரின் இந்த முயற்சியை வரவேற்பார்கள் என அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

புதுவையில் சிபிஐ யின் கிளையை அமைப்பதன் காரணமாக மாநில போலீசாரின் நம்பகத் தன்மை பாதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை உண்மையில் காவல்துறைக்கு மேலும் வலுவூட்டும் என்று அவர் கூறியுள்ளார் புதுவையில் சிபிஐ நீதிமன்றம் ஒன்றையோ அல்லது உயர்நீதிமன்ற கிளை ஒன்றையோ அமைப்பது குறித்தும் மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவையில் வேலையில்லா இளைஞர்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு புதுவைக்கு என தனியாக அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

அரபிக் கடல் பகுதியில் நிலைக் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி உள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது புதுவையிலும் மழை வானிலையே காணப்படுகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது